தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார்

ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் சுதந்திர தினம் அமைதியாகவும் கமுகமாகவும் கொண்டாடப்பட்டது

நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது

சகோதரத்துவத்தின் சிறப்பை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் நாடெங்கும் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பாதுகாப்பு அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் அவரை செங்கோட்டையில் வரவேற்றார் பின்னர் முப்படை வீரர்களின் அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார் செங்கோட்டைக்கு வரும் முன்னா் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் கொடியேற்றிய பின் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் ஆட்சிக்கு வந்த பத்துவார காலத்தில் மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் பல முக்கிய முடிவுகளை தமது அரசு எடுத்துள்ளதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை விலக்கியது முத்தலாக் நடைமுறையை சட்டப்படி தடை செய்தது முதலியவற்றை பிரதமர் சுட்டிக்காட்டினார் முத்தலாக் முறைக்கு சுட்டப்பூர்வமாக தடை விதித்தது தமது அரசின் சாதனை என்று அவர் குறிப்பிட்டார்

அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்துக்கு பலியாளவா்களுக்கு தமது இரங்கலை தெிவித்த பிரதமா தேவையான உதவிகள் அனைத்தையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் நாட்டுக்கே முதலிடம் என்ற புதிய சிந்தனையின்படி தமது அரசு செயல் புரிகிறது என்றும் குறிப்பிட்ட அவர் ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டம் என்ற நிலைமை இந்தியாவுக்கு வந்திருப்பது பெருமை அளிப்பதாக அவர் கூறினார் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீரர வழங்குவதற்கான ஜல் ஜீவன் இயக்கத்தை அறிவித்த பிரதமர் இதற்கு அரசு மூன்றரை லட்சம் கோடி ருபாய் செலவிடும் என்று கூறினார் தண்ணீரை பாதுகாப்பது அரசு திட்டங்களில் மட்டுமின்றி அடித்தள நிலையிலும் நடைபெற வேண்டுமென அவர் வலியுறுத்திய அவர் இதை ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வறுமையை ஒழிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இதற்காக கடந்த ஐந்தாண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையே நடந்த போட்டி அல்ல மக்கள் தங்களின் கனவை நிறைவேற்ற கலந்தகொண்ட போட்டி என்றும் அவர் வர்ணித்தார்

வஞ்ச ஊழலையும் கறுப்புப் பணத்தையும் ஒழிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை என்றும் குறிப்பிட்ட அவர்

இதற்கு நமது ஏற்றுமதியை அதிகிக்க வேண்டும் செல்வத்தை உருவாக்குவோரை நாம் மதிக்க வேண்டும் என்றும் கூறினார் பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கே எதிரி என்றும் அதனை வள்த்துவிடுவோா் கண்டனத்துக்குரியோர் என்றும் கூறிய பிரதமர் நமது அண்டை நாடுகளான பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இலங்கை முதலியவை பயங்கரவாதத்தால் பெரும் சீரழிவை சந்தித்தன என்று குறிப்பிட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தாா் விவசாயிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்துக் கொண்டு பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளூரிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களால் எதிர்காலம் அழகாக அமையும் என்று அவர் கூறினார் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்ற திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டியது தற்போது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே ஒழிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் தமிழ்நாடு குஜராத்

தமிழகத்தில் கோட்டை கொத்தளத்தில் சென்னை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசியக் கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார் குஜராத்தின் சோட்டா உதேபூர் நகில் முதலமைச்சள் திரு விஜய் ரூபானி தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார் மும்பையில் மகாராஷ்டிர முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிசம் மிசோராம் தலைநகா் ஐஸ்வாலில் முதலமைச்சள் திரு ஜோா்மா தங்காவும் தேசியக்கொடியை ஏற்றி வைத்தனர் பெங்களூருவில் கா்நாடக முதலமைக்கா் திரு எடியூரப்பா தேசியக்கொடியை ஏற்றினாா் அஸாம் தலைநகர் குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனாவால் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சத்தீஸ்கர் தலைநகர் ராய்பூரில் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகெல் தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார் அருணாச்சலப்பிரதேசம் இட்டா நகரில் முதலமைச்சர் திரு பீமா காண்டு தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார்

தலைநகர் தில்லியில் பி ஜேபி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு

நட்டா தேசியக்கொடியை ஏற்றி வைத்தாா் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தேசியக்கொடியை ஏற்றினார் வெளிநாடுவாழ் இந்தியர்களும் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து

பூந்நகரில் மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து துணை ராணுவப்படை மற்றும் மாநில காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார் பின்னர் உரையாற்றிய அவர் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை வரவாற்று சிறப்புமிக்கது என்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் வளர்ச்சிக்கு அடிகோலிய ஒன்று என்றும் கூறினார் காஷ்மீரி பண்டித்துகள் இல்லாமல் காஷ்மீர் முழுமை பெறாது என்றும் குறிப்பிட்டார் காஷ்மீரி பண்டித்துகள் அனைவரையும் மீண்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் குடியம்த்த அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட லடாக்கில் சுதந்திரதினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது

பின்னர் அணிவகுப்பு மரியாதையை அவர் பார்வையிட்டார்

கதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இதில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது கதந்திர தினத்தைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுசின்னத்தில் மரியாதை செலுத்தினார் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே அவர் தேசியக் கொடியை ஏற்றி கவத்தார் அப்போது பேசிய அவர் இந்த கதந்திர தின கொண்டாட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழ்நிலை நிலவுவதாக தெரிவித்தார் முன்னதாக தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சகோதர சகோதரிக்கு இடையிலான உறவை வலியுறுத்தும் விழாவான ரக்ஷாபந்தன் இன்று நாடெங்கும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி சகோதரிகள் வண்ண ராக்கிகளை சகோதரர்களின் கையில் கட்டி அவர்களது ஆரோக்கியம் வளம் ஆகியவற்றுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இதற்கு பதிலாக சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை பாதுஙங்க உறுதிமொழி அளிப்பார்கள் ரக்ஷாபந்தனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் புதிய விளையாட்டுக்கொள்கை பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் வதோதராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டு அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னர் கொள்கை வகுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த கொள்கையின் மூலம் ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் மத்திய அரசின் ஆதரவை பெற முடியும் என்று அவர் கூறினார்